பணி நாட்டில் நடைபெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

கல்வி கற்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார்

செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது

சாய்ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணை அரையிறதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான தடுப்பு மருந்து செலுத்தும் பணி நாட்டில் நடைபெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாட்டில் தற்போது நடைபெற்று வரும் கோவிட் தடுப்பு மருந்து பணி மக்கள் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறினார் அதற்குக் காரணமாக இருக்கும் தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்டவர்கள் மற்றும் செலுத்துபவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகக் குறிப்பிட்டார்

எனவே மக்கள் எந்தவித அச்சமும் இன்றி மருந்தை செலுத்திக் கொள்ளலாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பிரதமருடன் இந்த காணொலி காட்சியில் தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்ட பயனாளிகள் உரையாடினர் தடுப்பு மருந்து செலுத்திக் கொண்டபின் தங்களுக்கு எந்தவித பக்கவிளைவும் ஏற்படவில்லை என்று அப்போது அவர்கள் தெரிவித்தனர் நாட்டின் வளர்ச்சிக்கு இளையோர்கள் தீரத்துடலும் மன உறுதியுடலும் பாடுபட முன்வர வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்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

வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்திற்காகவும் அம்மாநிலங்களை வளர்ச்சியின் உச்சத்தில் கொண்டு செல்வதற்காகவும் இளைஞர்கள் பாடுபட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்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 புதிய வேளான் சட்டங்கள் தொடர்பாக அண்மையில் மத்திய அரசு தெரிவித்த பரிந்துரைகளை விவசாய சங்கப் பிரதிநிதிகள் மீன்டும் பரிசீலிக்க வேண்டுமென்று வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிய் தோமர் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அரசு விவசாய சங்கப் பிரதிநிதிகளுக்கு இடையேயாள பதினோராம் கட்ட பேச்சுவார்த்தை இன்று புதுதில்லியில் நனடபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் புதிய வேளான் சட்டங்களை ஒன்றரை வருட காலத்திற்கு ஒத்தி வைப்பது என்ற மத்திய அரசின் முடிவு குறித்து விவசாய சங்கப் பிரதிநிதிகள் தங்கள் கருத்தை மீண்டும் பரிசீலிக்க வேண்டுமென்று கூறினார் இத்தொடர்பாக விவசாய சங்கப் பிரிதிநிதிகள் நாளை தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை என்றும் திரு நரேந்திரசிங் தோமர் குறிப்பிட்டார் மேற்குவங்க சுட்டப்பேரவைத் தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தலைமத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தெரிவித்துள்ளார் அம்மாநிலத்தில் மூன்று நாள் பயணத்தை முடித்துக் கொண்ட தேர்தல் ஆணையக் குழுவினர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய திரு சுனில் அரோரா தேர்தல் பணிகளில் தன்னார்வலர்களைஈடுபடுத்தக்கூடாது என்று அம்மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகக் கூறினார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின் மோட்டார் சைக்கிள் பேரனி நடத்த அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி அளிக்கப்படாது என்று தெரிவித்தார் எந்தவித அச்சமும் இன்றி தேர்தல் பணிகளில் ஈடுபடுமாறு தேர்தல் அதிகாரிகளை கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகக் கூறினார் தேர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்பது குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் என்றும் திரு சுனில் அரோரா குறிப்பிட்டார்

தற்போது ஒன்று புள்ளி ஏழு எட்டு சதவீதம் பேர் சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிய் சென்னையில் இன்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்துப் பேசினார் பின்னர் ராயபுரத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தை ஆய்வு செய்தார் நாளை மதுரையில் கற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் பின்னர் அங்கிருந்து ராமேஸ்வரம் செல்கிறார் அங்கு அவர் குந்துக்கல் துறைமுகத்தை பார்வையிடுகிறார் மேலும் மீனவர் சங்கப் பிரதிநிதிகளுடன் திரு கிரிராஜ் சிங் உளரயாட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவராள திரு ராகுல்காந்தி மூன்று நாள் பயனமாக நாளை தமிழகம் வருகிறார் மேற்கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குவங்க மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் பானர்ஜி தமது பதவியை ராஜினாமா செய்தார் சமூகவலைதளங்களில் இதனை அறிவித்த அவர் அம்மாநில ஆளுநர் திரு ஜக்தீப் தங்கரையும் சந்தித்துப் பேசினார் ஹவ்ரா மாவட்டத்தில் உள்ள தோம்ஜூர் சட்டப்பேரவைத் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் அன்மையில் திரிணாமூல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக முகநூலில் கருத்து தெரிவித்திருந்தார் முன்னதாக மேற்குவங்க மாநில அளமச்சரவையிலிருந்து திரு சுபேந்து அதிகாரி திரு லஷ்மிரத்தன் சுக்லா ஆகியோர் ராஜினாமா செய்தனர் பின்னர் திரு சுபேந்து அதிகாரி திரிணாமூல் காங்கிரஸ் உட்சியிலிருந்து விலகி பிஜேபியில் சேர்ந்தது குறிப்பிடத்தக்கது பிரபல பாடகர் நரேந்திர மறைவுக்கு சன்சல் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது மறைவு பக்திப் பாடல்கள் மற்றம் இசைத்துறைக்கு பெரிய இழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார் மகிழ்ச்சி அளிக்கக் கூடியது என்றும் அவர் கூறியுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகரும் பாடகர் நரேந்திர சன்சல் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் லடாக் யூளியள் பிரதேசத்தில் உள்ள லே பகுதியில் கேலோ இந்தியா குளிர்கால வில்வித்தை போட்டியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஐூ தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் லடாக்கில் வசிப்பவர்களின் ஒரு அங்கமாக வில்வித்தை விளையாட்டு திகழ்கிறது என்று கூறினார் லடாக் பகுதியின் விளையாட்டு மேம்பாட்டுக்காக மத்திய அரசு பல்வேறு பணிகளை மேற்னெண்டு வருவதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜ்ம தெரிவித்தார் ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் ஈஸ்ட் பெங்னல் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்குகிறது தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது

ஆடவர் பிரிவில் சமீர் வர்மா தோல்வியடைந்தார்